பிரபல கபடி வீரர் அனுப் குமார் கபடி விளையாட்டிலிருந்து ஒய்வு பெறுவதாக அறிவித்துள்ளார்

இந்த மூன்று நாள் மாநாட்டில் மத்திய உள்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் இதில் பங்கேற்கிறார் குஜராத் மாநிலத்தில் இரண்டு நாள் பயணமாக நாளை அங்கு செல்லும் பிரதமர் திரு நரேந்திர மோடி இந்த மாநாட்டில் பங்கேற்பார் என்று அகமதாபாதில் அதிகார வட்டாரங்கள் தெரிவித்தன இந்த மாநாட்டில் ஜம்மு காஷ்மீர் தீவிரவாதம் எல்லைதாண்டிய பயங்கரவாதம் இளைஞர்களிடையே நடைபெறும் அடிப்படைவாத பிரச்சார முயற்சி ஆகியவை முக்கிய இடம்பெறும் என்று முன்னதாக மத்திய பாதுகாப்பு அமைச்சக அதிகாரி ஒருவர் தெரிவித்தார் காங்கிரஸ் கட்சி ரானுவம் தலைமை கணக்கு தணிக்கையாளர் போன்ற ஜனநாயகத்தின் ஒவ்வொரு நிறுவனத்தையும் மதிக்காமல் அவமானப்படுத்தி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியிருக்கிறார் தமிழ்நாடு புதுச்சேரி மாநிலங்களின் வாக்குச்சாவடி நிலை பிஜேபி ஊழியர்களிடம் புதுதில்லியிலிருந்து நேற்று காணொலிக்காட்சி மூலம் அவர் கலந்துரையாடினார் அரசின் நலத்திட்டங்கள் குறித்து அளைத்து இடங்களிலும் விழிப்புணர்வை ஏற்படுத்துவதில் உழைக்குமாறு கட்சித் தொண்டர்களை பிரதமர் கேட்டுக்கொண்டார் வீட்டுவசதி முதல் மருத்துவ பராமரிப்பு வரையிலும் மற்றும் துாய்மையிலிருந்து திறன் வளர்ப்பு வரையிலும் சமுதாயத்தின் வெவ்வேறு குழுவினருக்கு உரிய திட்டங்கள் அமல்படுத்தப்பட்டு வருவதாக தெரிவித்தார் பீகாரில் முஷாஃபர்பூர் விடுதி வழக்கில் பாக்கோ சுட்டத்தின்படி தொடுக்கப்பட்டுள்ள வழக்கில் முக்கிய குற்றவாளி பிரஜேஸ் தாக்கூர் உள்ளிட்ட குற்றம்சாட்டப்பட்ட அனைவருக்கும் எதிராக முதலாவது குற்றப்பத்திரிக்கையை சிபிஐ தாக்கல் செய்துள்ளது

இந்த வழக்கில் போலீஸ் தரப்பு சாட்சியத்தின் அறிக்கையை மாவட்ட நீதிபதி திருமதி பூனம் ஏ பம்பா பதிவு செய்கிறார் அப்போது நீதிமன்றத்தில் ஆஜராகுமாறு குமாருக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது இந்த இரண்டாவது வழக்கை நாளாவதி குழுவின் பரிந்துரையின் அடிப்படையில் சிபிஐ தாக்கல் செய்துள்ளது

மத்தியபிரதேச முதலமைச்சர் திரு கமல்நாத் சீக்கியர்களுக்கு எதிரான பேரணியை முன்நின்று நடத்தியதை பார்த்ததாக செய்தியாளர் ஒருவர் தெரிவித்த குற்றச்சாட்டு பற்றி குறிப்பிட்ட அவர் சிறப்பு புலனாய்வுக்குழ அனைத்து வழக்குகளையும் விரைவில் முடிவுக்கு கொண்டுவரும் என்று கூறினார் அயோத்தி பிரச்சினை பற்றி குறிப்பிட்ட அவர் அது சொத்தரிமை வழக்கு என்றும் இதனை விரைந்து முடிக்குமாறு நீதிமன்றத்தை அரசு கேட்டுக்கொண்டிருப்பதாகவும் கூறினார் உத்தரப்பிரதேசத்தில் புலந்துஷார் வன்முறை தொடர்பாக மேலும் ஐந்து பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் அவர்களில் நான்கு பேர் முதன்மை ஜூடிஷியல் மேஸ்திரேட் நீதிமன்றத்தில் சரணடைந்தனர் ஒருவரை நேற்று காவல் துறையினர் கைது செய்தனர் காவல்துறை இன்ஸ்பெக்டர் இருவரும்

புதுதில்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஏக்கலவ்யா பள்ளிகள் நவோதயா வித்யாலயா க்களுக்கு இணையான வசதிகளை பெற்றிருக்கும் என்றார் மேலும் உள்ளூர் கலை மற்றும் பண்பாட்டை பாதுகாக்கும் சிறப்பு வசதிகளும் இவற்றில் இருக்கும் என்று அவர் கூறினார் இந்த பள்ளிகளில் விளையாட்டு திறன்மேம்பாடு ஆகியவற்றில் பயிற்சி அளிக்கப்படும் ராஜஸ்தானில் விவசாயிகள் கூட்டுறவு வங்கிகளிலிருந்து பெற்ற குறுகியகால பயிர்க்கடன்கள் நாட்டுடமையாக்கப்பட்ட வங்கிகள் மற்றும் இதர வங்கிகளில் பெற்ற இரண்டு வட்சம் ரூபாய் வரையிலான கடன்கள் தள்ளுபடி செய்யப்படும் என்று ராஜஸ்தான் முதலமைச்சர் திரு அசோக் கெலாட் அறிவித்துள்ளார் ஜெய்ப்பூரில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கூட்டுறவு வங்கிகள் மூலம் பெறப்பட்ட குறுகியகால பயிர்க்கடன்கள் முற்றிலுமாக தள்ளுபடி செய்யப்படும் என்றார் மேலும் விவசாயிகள் வங்கிகளிடமிருந்து பெற்ற இரண்டு வட்சம் ரூபாய் வரையிவான கடன்களும் தள்ளுபடி செய்யப்படும் என்றார் இதனால் மாநில அரசுக்கு எட்டாயிரம் கோடி ரூபாய் இழப்பு ஏற்படும் என்று அவர் தெரிவித்தார் ராஜஸ்தானில் காங்கிரஸ் அரசு அமைந்த பத்து நாட்களில் விவசாயிகளுக்கு அளித்த வாக்குறதி நிறைவேற்றப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் தெரிவித்தார்

முத்ரா திட்டம் தொழில்முனைவு திறனையும் வேலைவாய்ப்பு உருவாக்கத்தையும் ஊக்கப்படுத்தியுள்ளது என்று கூறினார்

அஸ்ஸாம் விவசாயிகள் கடன் மானியத் திட்டம் அஸ்ஸாம் விவசாயிகள் வட்டி நிவாரணத் திட்டம் அஸ்ஸாம் விவசாயிகள் ஊக்குவிப்பு திட்டம் ஆகிய திட்டங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன குவஹாத்தியில் செய்தியாளரக்ளிடம்பேசிய அஸ்ஸாம் மாநில நிதியமைச்சர் திரு ஹிமந்தா பிஸ்வா ஷர்மா இந்த மூன்று திட்டங்களினால் முதல் கட்டத்தில் ஐந்து லட்சம் விவசாயிகள் பயனடைவார்கள் என்றார்

மும்பையில் உள்ள ஜின்னா இல்லத்தை தில்லியில் உள்ள ஐதராபாத் இல்லம்போன்று மேம்படுத்த அரசு திட்டமிட்டிருப்பதாக வெளியுறவு அமைச்சர் திருமதி கஷ்மா கவராஜ் கூறியிருக்கிறார் அவர் பிஜேபி சட்டமன்ற உறுப்பினர் திரு மங்கள் பிரபாத் வோதாவுக்கு எழுதியுள்ள கடிதத்தில் மும்பையில் உள்ள முகமது அலி ஜின்னாவின் இல்லத்தை வாங்குவதற்கான நடவடிக்கைகளை தமது அமைச்சகம் மேற்கொண்டிருப்பதாக தெரிவித்தார் முன்னதாக திரு லோதா ஜின்னா இல்லத்தை பண்பாட்டு மையமாக மாற்றவேண்டும் என்று கோரி வெளியுறவு அமைச்சருக்கு கடிதம் எழுதியிருந்தார் சிரியாவிலிருந்து தனது ரானுவத்தை அமெரிக்கா விலக்கிக்கொள்ள தொடங்கியிருப்பதாக அமெரிக்க அதிபர் மாளிகை தெரிவித்துள்ளது அமெிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் நேற்று வெளியிட்ட டுவிட்டர் செய்தியில் சிரியாவில் ஐஎஸ்ஐஎஸ் அமைப்பை தோற்கடித்திருப்பதாகவும் இதற்காக மட்டுமே அங்கு அமெரிக்க படை அனுப்பப்பட்டது என்றும் தெரிவித்துள்ளார் இதனைத் தொடர்ந்து அதிபர் மாளிகை செய்தித் தொடர்பாளர் திருமதி சாரா சான்டர்ஸ் வெளியிட்ட அறிக்கையில் மிகவும் சக்திவாய்ந்த பயங்கர பிரிவாக இருந்த ஐஎஸ்ஐஎஸ் தற்போது அமெிக்க படையினரால் முறியடிக்கப்பட்டுள்ளது என்று கூறினார் எனினும் சிரியாவில் கிடைத்த இந்த வெற்றி ஐஎஸ்ஐஎஸ் அமைப்புக்கு எதிரான உலக இயக்கத்தின் முடிவு அல்ல என்றும் அவர் கூறினார்